புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது தமிழகத்தில் இனி மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக கூட்டணி ஒரிரு நாளில் இறுதி செய்யப்படும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் அரசு நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தியதன் மூலம் சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசுப் பணம் சேமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர் வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண்ணை இணைத்ததால் அரசுத் திட்டங்களை முறைகேடாக பெற்று வந்த எட்டு கோடி போலி பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் மக்களின் வரிப் பணம் கொள்ளை அடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தியதால்தான் எதிர்க்கட்சிகள் தமக்கு எதிராக அணி திரள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்த அவர் ஆண்டுக்கு ஒரு கோடியே இருபது லட்சும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

புதிய சாலை அமைக்கும் பணிகள் இரு மடங்கு அதிகரித்துள்ளதுடன் ரயில்வேத் திட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் ஏராளமான புதிய பாலங்கள் புதிய விமான நிலையங்கள் புதிய நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமது ஆட்சிக் காலத்தில் சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

புல்வாமா தாக்குதல் சம்பவத்தின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே அசாதாரண குழல் நிலவும் வேளையில் இந்த கலந்துரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்புற பாதுகாப்பு நிலைமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்தக் கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புல்வாமா தாக்குதலுக்கு தீவிரவாதிகளால் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது

கடைசியாக பிஜ்பேரா பகுதியைச் சேர்ந்த சஜ்ஜத் பட் என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளதாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது

பெண்களின் முன்னேற்றம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளின் அடிப்படையிலேயே நாட்டின் முன்னேற்றத்தை மதிப்பிட முடியும் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிக்கியின் மகளிர் அமைப்பு சார்பில் இந்த ஆண்டுக்காள பெண் சாதனையாளர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் நமது கலாச்சாரம் மற்றும் மதங்களில் பெண்கள் உயர்வாகக் கருதப்படுவதை கட்டிக்காட்டிய ஆளுநர் ஒளவையார் காரைக்கால் அம்மையார் வேலு நாச்சியார் போன்றவர்கள் வரவாற்றில் இடம் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் முந்தைய திமுக ஆட்சியில்தான் கடுமையான மின்வெட்டு நிலவியது என்றார் இதன் காரணமாக தமிழகத்தில் தொழில்துறை முடங்கியதுடன் விவசாயப் பணிகளும் நலிவடைந்ததாக அவர் கூறினார் ஆனால் தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மாநிலத்தின் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் விவசாயப் பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நீர்நிலைகள் தூர்வாரப்படுவதுடன் அதிக அளவில் தடுப்பணைகளும் அமைக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் அஇஅதிமுகவில்தான் சாதாரண தொண்டரும் உயர் பதவிக்கு வர முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணி ஒரிரு நாளில் இறுதியாகும் என துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றார் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து தொடர்ந்து பேச்சு வார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு கூட்டணியில் இடம் பெற்றுள்ள அனைத்து தலைவர்களும் பங்கேற்கும் மாநாடு நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் ஏழு பேரை விடுதலை செய்வது குறித்து ஆளுநரிடம் மீண்டும் வலியுறுத்தப்படும் என்றும் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்

திரு டி டி வி தினகரன் ஆதரவாளர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு அமித் ஆனந்த் திவாரி நேற்று நீதிபதி ஏ கே சிக்ரி தலைமையிலான அமர்வு முன்பு ஆஜராகி இந்த வழக்கை அவசர வழக்காக கருதி உடனடியாக எடுத்துக் கொள்ள வலியுறுத்தினார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இதைவிட முக்கியமான பல வழக்குகள் விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியிடும் நிலையில் உள்ளதாகவும் இந்த வழக்கை விரைவில் விசாரிக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தனர் டாஸ்மாக் மதுபானக் கடைகள் எப்போது நிரந்தரமாக மூடப்படும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை கேள்வி எழுப்பியுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நேற்று திரு கிருபாகரன் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க தடை விதித்து உத்தரவிட்டனர் மேலும் இதுகுறித்து தமிழக அரசின் உள்துறைச் செயவாளர் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஆகியோரை எதிர் மலுதாரர்களாக சேர்க்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கான பல்வேறு புதிய திட்டங்களை பிரதமர் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெறும் பிஜேபி பொதுக் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற இருப்பதாக குறிப்பிட்ட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிக இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வளப்பகுதியில் ஐந்து இடங்களில் பற்றிய காட்டுத் தீ அணைக்கப்பட்டு விட்டதாக காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வனப்பகுதியை ஒட்டிய கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் சரணாவயத்திலும் காட்டுத் தீ பரவுவதை தடுக்க ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் பீய்ச்சப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொடர்ந்து வறட்சி நிலவுவதோடு ஊற்றும் அவ்வப்போது வீசி வருவதால் அடர்ந்த காட்டுப்பகுதியில் முழுமையாக தீயைக் கட்டுப்படுத்துவது பெரும் சலாலாக உள்ளது இதனிடபே முதமலை ஒட்டியுள்ள பந்திப்பூர் சரணாலயத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுக் தீயில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து முதமலை வனவிலங்கு சாணாவயத்தில் கீ பரவாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு வருகிறது இதையொட்டி பந்திப்பூர் முதமலை முத்தங்க சரணாலயங்களை ஒட்டி அமைந்தள்ளதால் காட்டுத் தீ அவ்வட்போது வீசும் காற்றினால் பரவாமல் இருக்க கபினி நீர்க்கேக்கத்திலிருக்கு நீர் வெறவினாட்டர் மூலம் நீயை அணைக்கும் பணியில் இரு வெறலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் இருவரிச்செய்திகள் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உள் உடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாமின் ஹனோய் நகருக்கு புறப்பட்டுச் சென்றார் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகள் நிறைவேறாது என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷா மெஹ்முத் குரேஷி தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுச் சண்டையின் போது ராணுவத்தினர் நடத்திய மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தின்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிளிநொச்சியில் தமிழர்கள் மாபெரும் பேரணியை நடத்தியுள்ளனர் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கத்தை நாட்டிலேயே தமிழகம்தாள் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருகிறது என பிரதமர் கூறியிருப்பதாக மாநில சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட சிறப்பு மருத்துவ முகாமை கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமானி மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர்